அழைத்துக் வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்கடர் ஜெய்சங்கள் கூறியிருக்கிறார்

தலைவர் திரு ஜி கே வாசன் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது

இவா்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவருவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரானில் உள்ள இந்திய மீனவர்கள் எவருக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படவில்லை என்று அவர் கூறினார் ஈரானில் குவாம் நகில் புனிதப் பயணமாக சென்றுள்ள இந்தியா்களை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார்

தில்லி ஜம்மு உத்திரபிரதேசம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று மத்திய சுகாதாரத் துறையின் சிறப்பு செயலாளர் திரு சஞ்சீவ குமார் கூறியிருக்கிறார்

ஆனால் யாருக்கும் இந்த வைரஸ் தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் இறுதி அறிக்கையை பொறுத்தே முடிவு செய்யப்படும் என்றும் அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்

சீனாவிற்கு அடுத்த இடத்தில் இருந்த தென்கொரியாவையும் இத்தாலி மிஞ்சிவிட்டது

தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் யெஸ் பாஙக் நிறுவனரும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியுமான திரு ரானா கபூர் திவான் வீட்டுவசதி நிறுவனத்தை தொடங்கிய திரு கபீல் வாதவான் மற்றம் டாயிட் ஹ்பன் வெஞ்சா்ஸ் ஆகியோருக்கு எதிராக மத்திய புலனாய்வு சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது சதி செய்தல் மோசடி லஞ்சம் ஆகிய குற்ற பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திரு கபூர் தாமும் தமது நிறுவனத்தின் குடும்ப உறுப்பினர்களும் லாபம் பெறுவதற்காக வங்கி பணத்தை சட்ட விரோதமாக வாரி வழங்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக பணம் கடத்தியதாக நேற்று அதிகாலை திரு கபூர் அமலாக்க பரிவினரால் கைது செய்யப்பட்டாள்

பெண்களுக்கு சமூக பொருளாதார மற்றும் கல்வித்துறைகளில் அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது

ஜம்மு கஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையுடன் இன்று காலை நடைபெற்ற மோதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்

இந்த இருவரும் குல்காம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் படைவீரர்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்டபாளர் பட்டியலை அஇஅதிமுக இன்று வெளியிட்டது அதில் ஒரு இடம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவா் திரு ஜி கே வாசனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மக்களவை முன்னாள் தலைவர் டாக்டர் தம்பிதுரை அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி ஆகியோரும் இப்பட்டியலில் இடம் பெற்றுள்ளனா் இதனிடையே திமுக வேட்பாளர்கள் திருச்சி சிவா முன்னாள் அமைச்சள் அந்தியூர் திரு செல்வராஜ் மூத்த வழக்கறிஞர் திரு எள் ஆர் இளங்கோ ஆகியோர் சட்டபேரவை செயலாளரும் தேர்தல் அலுவலருமான திரு சீனிவாசனிடம் தங்களது வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தனா் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பொருளாளர் திரு துரைமுருகன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு கே ஆர் ராமசாமி ஆகியோர் உடன் இருந்தனர்

தமிழக சுட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளான இன்று தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் அவை முன்னவராக பணியாற்றியவருமான பேராசிரியர் க அன்பழகன் தற்போதைய பேரவையில் உறுப்பினராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சாகே பி பி சாமி மற்றும் குடியாத்தம் காத்தவராயன் ஆகியோா் மறைவுக்கு இன்று தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பின்னர் அவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன அவை கூடியதும் இரங்கல் தீர்மானத்தை வாசித்த பேரவைத்தலைவர் திரு தனபால் பேராசிரியர் அன்பழகனின் சிறப்புக்கள் குறித்து எடுத்துரைத்தார் எளிமையும் அடக்கமும் கொண்ட திரு அள்பழகள் திராவிடக் கொள்கையில் ஆழமான நம்பிக்கை கொண்டவராகவும் சமூக நீதி மற்றும் மொழி உரிமை ஆகியவற்றில் உறதியோடு செயல்பட்டவர் என்றும் குறிப்பிட்டா் இதைப்போல முன்னாள் அமைச்சா் திரு கே பி பி சாமி திரு காத்தவராயன் ஆகியோர் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் அவர்கள் பணிபாற்றிய முறை ஆகியவற்றை எடுத்துரைத்த பேரவைத்தலைவர் இவர்களை இழந்து வருந்தும் இவர் தம் குடும்பத்தினருக்கு பேரவையின் சார்பிலும் தம் சார்பிலும் ஆழந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார்

மறைந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் இத்துடன் ஒத்தி வைக்கப்பட்டன

குடியுரிமை திருத்தச் சுட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்தக் கூட்டத் தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன

இதேபோல பூஜா ராணி விகாஷ் கிருஷ்ண ஆசீஷ் குமார் ஆகியோரும் கால் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியதுடன் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தகுதியையும் பெற்றனர்